கூறியுள்ளார்

அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

ஈரடுக்கு மேம்பாலத்தை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தாா் தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் சென்னை ஐ ஐ டி முதலிடம் பெற்றுள்ளது

நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்திய வர்த்தக கடையின் வருடாந்திர கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் மக்களின் இந்த உறுதிதான் வளா்ச்சிக்கான திருப்புமுனை என்றும் அவா் குறிப்பிட்டாா் சுயசார்பு இந்தியா தான் இந்த திருப்புமுனை என்றும் அவர் கூறினார் பிற நாடுகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த வேண்டுமென்ற சுவாமி விவேகானந்தரின் கருத்து நமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்றும் அவர் கூறினார் உலகளளவில் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரவேண்டும் என்ற அடிப்படையில் துணிச்சலாள முடிவுகளை மத்திய திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா்

நரேந்திரமோடி உறுதி அளித்துள்ளார் பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் ஏற்பாடு செய்திருந்த காணொலி காட்சி வாயிலான உலக தடுப்பூசி உச்சிமாநாட்டில் பேசியபோது இதனை அவர் தெரிவித்தார் இந்த சவாலான காலக்கட்டத்தில் உலக நாடுகளுக்கு இந்தியா தனது ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய பிரதமர் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் விஷயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்றார் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா தனது நிதியுதவி அளித்து ஆதரவு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தடுப்பூசி அனைவருக்கும் எளிதாக கிடடக்கும் வகையில் அதன் விலை இருக்க வேண்டும் என்று கூறினார்

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

ஹர்ஷ்வர்தன் இதை தெரிவித்தார்

ஹாஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

கடந்த இரண்டு நாட்களாக நாட்டில் நோய்த்தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை காட்டிலும் குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

தமிழகத்தின் முதலாவது நீண்டதூர ஈரடுக்கு மேம்பாவத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சேலத்தில் திறந்து வைத்தாா் இந்த பாலத்திற்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரும் ஏ வி ஆர் சந்திப்பு பாலத்திற்கு எம்ஜி ஆர் பெயரும் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார் சேலம் மாநகரில் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு இரண்டு பாலங்கள் மட்டுமே முன்பு இருந்ததாகவும் வளா்ந்துவரும் நகரம் என்பதால் ஏராளமான பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்தார் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வெளிப்படையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

இந்த நோய் தொற்று சமூக பரவலாக உருவெடுக்கவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

இன்று கோவை இ எஸ் ஐ மருத்துவமனையில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கான படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகிப்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தேசிய அளவில் நடப்பு ஆண்டில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு

ஒட்டுமொத்த அடிப்படையில் சென்னை ஐ ஐ டி முதலிடத்தை பெற்றுள்ளது